வெளியிடப்படுகிறது

தீர்வுகாண இந்தியா சார்பில் சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளது

வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகின்றன

இனி விரிவான செய்திகள் சத்திஷ்கர் மாநில சட்டப்பேரவைக்கு நடைபெற உள்ள முதற்கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கை இன்று வெளியிடப்படுகிறது

இந்தப் பிரச்சாரம் குறித்து மனுதாக்கல் செய்வதற்கான கடைசி குதியிலிருந்து சுவாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒலிபரப்பாகும் என்று தெரிவித்துள்ளது இப்பிரச்சாரத்தின் போது மற்ற நாடுகளை குறை கூறுதல் மத்தாக்குதல் ஆபாசும் மற்றும் வன்முறையை துண்டும் பேச்சு நீதிமன்ற அவமதிப்பு ஆகியவை அனுமதிக்கப்பட மாட்டாது என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டுள்ளது

புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய மின்துறை அமைச்சர் திரு ஆர் கே சிங் மற்றும் மாநில பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் இதற்கான முடிவுகள் மேற்கொள்ளப்பட்டது

ராதாமோகன் சிங் தெரிவித்துள்ளார்

மத்தியப்பிரதேச தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பு அடைந்துள்ளது ரேவாவில் நேற்று நடைபெற்ற பி ஜே பி செயல்வீரர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய கட்சி தலைவர் திரு அமித்ஷா பிரிவினையை துண்டும் விதத்தில் பேசுபவர்களை மத்திய அரசு அனுமதிக்காது என்று கூறினார் பிரதமா் திரு நரேந்திர மோடியை கொலை செய்யும் நோக்கில் சதி திட்டம் தீட்டிய நக்சல்களை கைது செய்ததற்கு எதிராக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கருத்து கூறியது குறித்து குறை கூறினார் இதற்கிடையே டாட்டியா கூட்டத்தில் பேசிய திரு ராகுல் காந்தி மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளின் கடன் பத்து நாட்களுக்குள் தள்ளுபடி செய்யப்படும் என்று கூறினார்

மும்பையில் நேற்று நடைபெற்ற இரு நாடுகளின் முதலீடு தொடர்பான உயர்நிலை குழு கூட்டத்தில் இதுகுறித்து விவாதிக்கப்பட்டது

இதுகறித்து திரு கரேஷ் பிரபு அளித்துள்ள டிவிட்டர் செய்தியில் கடந்த ஜனவரி மாதம் அபுதாபியில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார்

வெங்கையா நாயுடு தலைமையேற்றுச் செல்கிறார் முன்றுநாள் பயணமாக பெல்ஜியம் செல்லும் திரு வெங்கையா நாயுடு மாநாட்டின் இடையே ஆஸ்திரியா போர்ச்சுக்கல் ஸ்விட்சர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்களையும் சந்திக்கவுள்ளார்

இந்த இணையதளத்தில் மாணவர்களுக்கும் புதிதாக தொழில் தொடங்குபவர்களுக்கும் போட்டிகள் நடத்துவதற்கு வசதி செய்யப்பட்டுள்ளது நிகழ்ச்சியில் பேசிய திருமதி நிர்மலா சீத்தாராமன் அப்துல் கலாம் விஞ்ஞானியாக மட்டுமல்லாமல் சிறந்த நிர்வாகியாக திகழ்ந்ததாக குறிப்பிட்டார்

பட்னாவில் நேற்று முதலமைச்சா் திரு நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக் கூட்டத்தில் இம்முடிவு எடுக்கப்பட்டது

வாகனப் பயிற்றுநர் உரிமத்திற்கு விண்ணப்பிக்கும் இளைஞர்களுக்கு முறையான மற்றும் கட்டமைப்பு சார்ந்த பயிற்சியை வழங்கும் நோக்கில் இத்திட்டம் கொன்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய சாலைப் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் பாதுகாப்பான சாலை மற்றும் நகரங்களை உருவாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எந்தவிதமான தடையும் இல்லாமல் சுற்றுப்பயணம் செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

டென்மார்க் ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகின்றன தொடக்க ஆட்டத்தில் மகளிட் ஒற்றையா் பிரிவில் இந்தியாவின் பி வி சிந்து

ஆடவர் இரட்டையர் பிரிவிலும் கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்திய இணை பங்கேற்கின்றன